பருவநிலைகுறித்துஉலகதலைவர்கள் பங்கேற்கும் இரண்டுநாள் காணொலிவாயிலாக பங்கேற்றபிரதமர் எரிசக்திதிறன் மேம்பாடு பல்லுயிர் பெருக்கம் வளப்பகுதிவிரிவாக்கம் போன்றபணிகளையும் திறம்படசெய்துவருவதாககுறிப்பிட்டார்

பருவநிலைமாற்றத்தினால் ஏற்படும் மாற்றத்திலிருந்துடலகெங்கிலும் உள்ளகோடிகணக்காளமக்களைபாதுகாக்கும் பணியைஒருங்கிணைக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மனிதகுலத்திற்குபெரும் அச்சறுத்தலாகஉள்ளகோவிட் பெருந்தொற்றைஎதிர்த்துஉலகநாடுகள் போராடிவரும் குழ்நிலையில் பருவநிலைமாற்றம் தொடர்பானசவால்களைஎதிர்கொள்ளும் கூடாதுஎனபிரதமர் கேட்டுக்கொண்டார் பருவநிலைமாற்றத்தைஎதிர்கொள்வதற்கானபணியைமுன்னெடுத்துசெல்வதற்கு அமெரிக்க அதிபர் ஜோபைடனஎடுத்துள்ளமுயற்சிக்குதமதுநன்றியைதெரிவிப்பதாகவும் அவர் கூறினார்

அனைத்தமாநிலங்களிலும் மருத்துவபயன்பாட்டற்கானஆக்சிஜன் தடையின்றிகிடைப்பதைஉறுதிசெய்யவேண்டும் என்றுபிரதமர் வலியுறுத்திஉள்ளதார் வினியோகத்தைஅதிகரிப்பதுகுறித்து நாட்டில் ஆக்ஸிஐன் புதுதில்லியில் நடைபெற்றஉயர்மட்டகூட்டத்திற்குதலைமைவகித்தபிரதமர் ஆக்ஸிஐன் உற்பத்திமற்றும் விளியோகத்தைஅதிகரிக்கும் வழிவகைகள் குறித்துகண்டறியவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டார் மாநிலங்களுக்குவிரைவாக ஆக்ஸிஜனைகொண்டுசெல்வதன் அவசியத்தைவலியுறுத்தியஅவர் பதுக்கல்காரர்கள் மீதுகடும் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும்அறிவுறுத்தினார் ஆக்ஸிஜன் வினியோகம் தொடர்ந்துஅதிகரிக்கப்பட்டுவருவதாக இந்தகூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர்

இதனையடுத்துபிரதமரின் மேற்குவங்கபயணம் ரத்துசெய்யப்பட்டுள்ளது

நாளைபிற்பகலில் மருத்துவபயன்பாட்டிற்கான ஆக்சிஜன் உற்பத்தியாளர்களிடம் பிரதமர் ஆலோசனைநடத்துகிறார்

அக்ஸிஜன் நிலவரம் குறித்தும் ரெம்டெசிவிர் மருந்துதனிநபர்களுக்குவழங்கப்படுவதுகறித்தும் விளக்கம் அளிக்குமாறுதமிழகஅரசுக்குசென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்தஉத்தரவைஅடுத்துதமிழகஅரசுசென்னைஉயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தது

மத்தியஅரசின் கோவின் இணையதளத்தில் இதற்கானமுன்பதிவைமேற்கொள்ளலாம்

மேற்குவங்க சட்டப்பேரவைக்கானஆறாம் கட்டவாக்குப்பதிவு முடிவடைந்தது

உள்நாட்டிலேயேஉற்பத்திசெய்யப்பட்ட இரண்டுதடுப்பு மருந்துகளும் மிகவும் பாதுகாப்பானவைஎமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

திருப்பத்தூர் மாவட்டத்தில் தடுப்பூசிசெலுத்திக்கொண்ட இரண்டுபயனாளிகள் தங்களுக்குளந்தபாதிப்பும் இல்லையென்றுகூறியுள்ளனர் அச்சமின்றிதடுப்பூசிபோட்டுக்கொள்ளுமாறுஅவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்

பின்னர் அவர் மாநிலத்தில் கோவிட் தடுப்பு பணிகளைதீவிரப்படுத்துவதுகுறித்தமாவட்டஆட்சியர்களுடன் ஆலோசனைநடத்தினார்

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுபெங்களுரு ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன